தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று அனைத்துக்கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளாா்

வெளியிடப்படுகிறது

தொடங்கி வைக்கிறார்

இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது

நாடாளுமன்ற குளிர்காலக் கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குவதையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று அனைத்துக்கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இக்கூட்டத்தின் போது அவையை கமூகமாக நடத்துவதற்கு நடத்துழழப்பு அளிக்குமாறு கட்சி பிரதிநிதிகளிடம் அவர் கோரிக்கை வைக்க உள்ளார் இதேபோல் மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு நாளை அனைத்துகட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இதற்கிடையே அரசின் சார்பிலும் அனைத்துக்கட்சி கூட்டம் நாளை நடைபெற உள்ளது

ஜார்கண்ட் சுட்டப்பேரவை தேர்தலின் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவிற்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்படுகிறது

அதற்கு அடுத்த நாள் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற உள்ளது

ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் எவ்வித முறைகேடும் நடைபெற வில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் குற்றச்சாட்டு கூறிய காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்று பிஜேபி பொதுச் செயலாளர் திரு புபேந்திர யாதவ் கூறியுள்ளார்

உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை மத்திய அரசு மீது சுமத்தி வருவதாகவும் திரு யாதவ் கூறினார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் காங்கிரஸ் மற்றும் சிவகேனா கட்சிகளுடன் இணைந்து நிலையான அரசு அமைக்கப்படும் என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது இதுகுறித்து நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் திரு சரத் பவார் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா காங்கிரஸ் கூட்டணி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் என்று ஊடகங்களில் வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்தாா் மகாராஷ்டிராவில் அமைய உள்ள அரசு ஐந்தாண்டு பதவி காலத்தை நிறைவு செய்யும் என்று கூறினார் வளர்ச்சியை அடைப்படையாக கொண்டு நிர்வாகம் நடைபெறும் என்று திரு சரத்பவார் தெரிவித்தார்

நிதின் கட்கரி கூறியுள்ளார்

நாட்டின் பொருளாதாரத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்த அமைச்சர்

இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு பணி மூப்பு வழங்குவது பொருந்தாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் பதவி உயர்வு மற்றும் பணி மூப்பு வழங்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு எம் எம் சுந்தரேஷ் திரு டிகாராமன் ஆகியோரைக் கொண்ட அமர்வு விதிகளுக்கு புறம்பாக பின்பற்றப்பட்ட நடைமுறையை நீதிமன்றம் ஏற்க முடியாது என கூறியுள்ளது

பழங்குடியினரின் ஆதி பெருவிழாவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் மத்திய பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு அர்ஜூன் முன்டா தலைமை தாங்க உள்ளார்

ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு

நாகலாந்து சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த சிறந்த ஜவுளி உற்பத்தியாளர்கள் தங்களது உற்பத்தி பொருட்களை காட்சிக்கு வைக்க உள்ளது சிறப்பம்சமாகும் முதல் முறையாக இந்த ஆதி பெருவிழாவில் லே பகுதியில் உள்ள பழங்குடியின கலைஞர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்த உள்ளனர் தில்லியில் காற்றமாசுவை குறைப்பது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்குமாறு பஞ்சாப் ஹரியாளா உத்தரப்பிரதேசம் மற்றும் தில்லி மாநிலங்களின் தலைமைச் செயலாளாகளுக்கு உச்சநீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது

தில்லியில் தற்போது அமல்படுத்தப்படும் ஒற்றை இரட்டை இலக்க வாகன அனுமதியிலிருந்து இருகக்கர மற்றும் மூன்று சக்கர வாகனங்களுக்கு விதிவிலக்கு அளித்துள்ளது குறித்தும் அரசிடம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இதற்கிடையே காற்று மாசுவை குறைப்பதற்கு அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய கற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார்

முன்னாள் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு கோத்தபயா ராஜபக்கே அமைச்சர் திரு சஜித் பிரேமதாசா இடையே முக்கிய போட்டி நிலவுகிறது

வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது முடிவுகள் நாளை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல் தொடர்பில் அகில இந்திய வானொலி நம்பக தன்மையுடன் விளங்குவதாக மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார் தில்லி அகில இந்திய வானொலி நிலையத்தில் புதிய கலையரங்கத்தை திறந்து வைத்த பேசிய அவர் நாட்டின் பல்வேறு இடங்களை அகில இந்திய வானொலி சென்றடைவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியின் போது பிரசார் பாரதியின் ஆவணத்தில் வைக்கட்டட்டிருந்த குருபானி மற்றும் சபாத் கீர்த்தன் ஆகியவற்றில் டிஜிட்டல் பதிப்புகள் வெளியிடப்பட்டது

மத்திய சுற்றுச்சூழல் துறை இனை அமைச்சர் திரு பாபுலா சுப்ரியாவும் அகில இந்திய வானொலியின் பங்களிப்பு குறித்து பாராட்டு தெரிவித்தார் ஹாங்காங் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்று நடைபெற உள்ள அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் கிடாம்பி ழநீகாந்த்